நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி நாளை மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தவிருக்கிறார் புதுவையில் தொழில் முதலீடுகள் குறித்து நீத்தி ஆயோக் ஏற்பாடு

நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது

இந்திய ராணுவம் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லி யில் குடியரசு தின என்சிசி முகாமின் நிறைவு விழா அணிவகுப்பில் உரையாற்றிய அவர் இந்தியா அமைதியான நாடு என்றாலும் பாதகமான சூழல்களில் நாட்டின் எல்லைகளை என்ன விலை கொடுத்தேனும் பாதுகாக்கும் திறன் இந்தியா விற்கு உண்டு என்றார் ஸ்வச் பாரத் போன்ற விழிப்புணர்வு இயக்கங்களைப் பரப்புவதில் தேசிய மாணவர் படையினர் முக்கிய பங்கு பணி ஆற்றி வருவதாக பிரதமர் கூறினார் கேரள வெள்ளத்தின் போது என்சிசி மாணவர்கள் ஆற்றிய பங்களிப்பு பாராட்டத் தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா லட்சிய வேட்கையுள்ள இளைஞர்களின் நாடு என்றும் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க அரச எல்லா முயற்சிகளையம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இளைஞர்களின் கடும் உழைப்பு மூலமாகவே கனவுகளை எட்ட முடியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் விழாவின் போது பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த என்சிசி மாணவர்களுக்கு விருதுகளையும் பிரதமர் வழங்கி பிரதமர் சிறப்பித்தார்

நிறைவு விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வுகளுக்குத் தயாராகும் மாணவர்களுடன் நாளை பரிசஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாட இருக்கிறார்

இதில் ரஷ்யா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களும் அடங்குவர்

அனைத்து அரசுப் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் உயர் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியைக் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார் இதே போல் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வரும் வியாழக்கிழமை அன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் நாளை மும்பை யில் தொழல்நுட்பத் தேவைகளுக்கான துணி ரகங்கள் குறித்தும தேசிய மாநாடு ஒன்றை நடத்தவிருக்கிறது மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இரானி தலைமையில் நடைபெற உள்ள இம்மாநாட்டில் தொழல்நுட்பத் தேவைகளுக்கான துணி ரகங்களின் உள்நாட்டு உற்பத்தி இறக்குமதி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் சம்பந்தப்பட்ட பல்வேறு அரசுத் துறைகள் நித்தி ஆயோக் ஜவுளித்துறை நிறுவனங்கள் மற்றும் இந்தியத் தொழில்நுட்பக் கழகங்களின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் ஆடைகளுக்கான துணி வகைகளுக்கு அப்பாற்பட்டு வேளாண்மை மருத்துவம் போக்குவரத்து பாதுகாப்பு விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தொழல்நுட்பத் தேவைகளுக்குத் தேவையான துணி ரகங்களின் உற்பத்தி இந்தியப் பொருளாதாரத்தில் மிக வேகமாகப் பரவும் ஒன்றாகத் திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது

தேர்தல் பணியுடன் தொடர்புடைய அலுவலர்கள் சொந்த ஊரில் பணி புரிந்தால் அவர்களையும் இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்றத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று டெல்லி யில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறைத் தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யப்பிரதா சாகு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் நடத்தத் தேவையான நிதி ஆதாரங்கள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப் பட்டதாகத் தெரிவித்தார்

தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்றத் தொகுதிகளுக்கான தேர்தல் நாடாளுமன்றத் தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டுமென திரு சாகு பதில் அளித்தார் புதுவையில் தொழில் முதலீடுகள் குறித்து நித்தி ஆயோக் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வட்டமேசை விவாதம் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் பிப்டிக் தலைவர் திரு

சிவா அரசுச் செயலர் திரு

விழாவில் இடம்பெறும் திரைப்படங்கள் பொழுதுபோக்குடன் நல்லொழுக்கத்தை வலியுறுத்துவதாகவும் அமையம் என இந்திய குழந்தைகள் திரைப்பட சங்கம் தெரிவித்துள்ளது விழாவில் இடம்பெறும் திரைப்படங்களில் மல்லி துபாஷி எங்களாலும் முடியும் ஆகிய படங்கள் அடங்கும் புதுவையில் சொசைட்டி கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாது ஊழியர்கள் இன்றும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர்

நாராயணசாமி கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

ஆயினும் அரசுப் பொது மருத்துவமனைக்கு அருகிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியத்தால் இவர்கள் கலைந்து சென்றனர் பட்டியலின மலைவாழ் மக்கள் மற்றும் பிற்படுத்தப் பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கான இட ஒதுக்கீட்டினை தனியார் நிறுவனங்களுக்கு விரிவு படுத்தக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரியில் ஜீவா சிலை அருகே இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் மற்றும் திரு முருகன் திரு பெருமாள் உள்ளிட்ட தலைவர்களும் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர்

முத்தியால்பேட் போலீசார் சமபவம் குறித்து விசாரித்து வருகின்றனர்